நவீன ரயில்பெட்டி தொழிற்சாலையை ஆய்வு செய்து பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார்

திரு இப்ராஹிம் முகமது சொலிஹ் இன்று புதுதில்லி வருகிறார்

இலங்கை பிரதமராக திரு ரணில் விக்ரம சிங்கே இன்று மீண்டும் பதவி ஏற்க உள்ளார்

இறதி ஆட்டத்தில் பெல்ஜியம் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது

அங்குள்ள நவீன ரயில்பெட்டி தொழிற்சாலையை அவா் ஆய்வு செயகிறாா் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

பம்ரவுளி விமான நிவையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிட முனையத்தையும் பிரதம் தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சிக்கு பின் அந்தாவா புறப்படும் திரு மோடி அங்கு நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றத்திற்கான இந்திய மகளிர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நித்தி ஆயோக் சார்பில் இன்று நடைபெற உள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மேம்படுத்தப்பட்ட மகளிர் தொழில் முனைவோருக்கான இணையதளத்தை தொடங்கி வைக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ராஜிவ் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள சிறந்த மகளிர் தொழில் முனைவோரை அங்கீகரிக்கும் வகையில் இவ்விருது வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நூலகங்கள் விரிவுப்படுத்தப்படுவதன் மூலம் மக்களுக்கு படிக்கும் பழக்கம் ஏற்படும் என்று குடியரகத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நேற்று புத்தககாட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் இணையதளம் மற்றும் தொலைக்காட்சிகளால் வாசிக்கும் பழக்கம் குறைந்துவரும் தற்போதைய சூழலில் பதிப்பகங்கள் மற்றும் செய்திதாள் நிறுவனங்கள் புதிதாக வாசிப்போர் பயன்பெறும் வகையில் பங்களிப்பை வழங்க வேண்டுமென்று கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் நூலகங்கள் மூலம் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் சமூக மாற்றம் ஏற்கப்பட்டுள்ளதாக திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் குஜராத் மாநிலம் வடொதராவில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது ரயில்வே பல்கலைக்கழகத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று நாட்டிற்கு அர்பணித்தார் அப்போது பேசிய அவர் ரயில்வே துறைகளில் தொழில்முறை கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பெரிய முயற்சி இது என்று குறிப்பிட்டார்

துத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தேசிய பகமைத்தீர்ப்பாயம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது வேதாந்தா குழுமம் நடத்திவரும் இந்த ஆலையால் கற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி நடத்தப்பட்டப் போராட்டத்தை அடுத்து ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது இந்நிலையில் இதுகுறித்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் திரு எ

கோயல் ஆலையை மூடுவதற்கான உரிய ஆதாரம் இல்லை என்று கூறினார்

இந்த தீர்ப்பு பொதுமக்களின் நலனுக்கு எதிரானது என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசுகாரா அமைப்புகளும் குறை கூறியுள்ளன வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் நாளை பிற்பகல் காக்கிநாடா மச்சூலிபட்டினம் இடையே கரையை கடக்கும் என புயல் எச்சரிக்கை மையம் கூறியுள்ளது

இதனை அடுத்து நாளையும் நாளை மறுநாளும் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் கனத்த அல்லது மிக கனத்த மழை பெய்யக்கூடுமென்றும் நாளை தமிழகத்தின் வடமாவட்டங்களில் சிலபகுதிகளில் பலத்த மழைபெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்தியப்பிரதேச மாநிலம் கத்னி மாவட்டத்தில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இவர்களுடைய கார் கத்னி ஐபல்பூர் சாலையில் லாரி மீது மோதி விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்று நாள் அரசு முறை பயணமாக மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது இன்று புதுதில்லி வருகிறார் சொலிஹ் பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவர் நாளை சந்தித்து இரு தரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார்

மேலும் கரியமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் இந்நாடுகள் ஒப்புக் கொண்டுள்ளன இலங்கை பிரதமர் பதவியை திரு ராஜபக்சே ராஜினாமா செய்ததை அடுத்து பிரதமராக திரு ரணில் விக்ரம சிங்கே இன்று மீண்டும் பதவி ஏற்க உள்ளார்

கடந்த அக்டோபர் மாதம் பிரதமராக பதவி வகித்த திரு ரணில் விக்ரம் சிங்கேயை நீக்கிவிட்டு திரு ராஜபக்சே பிரமராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிருபிக்கத் தவறிய திரு ராஜபக்சே பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் நாடாளுமன்றத்தை கலைக்க அழிபர் எடுத்துவரும் நடவடிக்கை செல்வாது என்றும் அழ்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது ஜம்மு காஷ்மீரில் உயரமான இடங்களில் மருத்துவகுணம் கொண்ட தாவரங்களை வளர்ப்பதற்கான நிறுவன அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தோடா மாவட்டத்தில் உள்ள பாதேர்வா என்ற இடத்தில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சா் திரு ஸ்ரீபாத் எஸ்சோ நாயக் நாடாளுமன்ற விவகார துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜித்தேந்திர சிங் ஆகியயோர் இதற்கான அடிக்கல்லை நாட்டினர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு எசோ நாயக் உயரமான இடங்களில் உள்ள மருத்துவகுணம் கொண்ட தாவரங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னோடி நிறுவனமாக இது திகமும் என்று கூறினார் பின்னர் பேசிய மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜித்தேந்திர சிங் மருத்துவகுணம் கொண்ட தாவரங்களை வளா்க்கும் விவசாயிகளுக்கான வருமானத்திற்கு முக்கிய ஆதாரமாக இந்நிறுவனம் விளங்கும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய இருநூறு பயனாளிகளை பதிவு செய்யும் சிறப்பு முகாமையும் அமைச்சா்கள் தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறா்